நரேந்திர மோடி நாளை அந்தமான் நிக்கோபா ரில் பல்வேறு திட்டங்களைத் தொடக்கிவைக்கிறார்

நாராயணசாமி கூறியுள்ளார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உத்தரப்பிரதேச மாநிலம் காசிபூ ரில் மருத்துவக் கல்லூரி அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் மஹராஜா சுஹேல்தேவ் நினைவு தபால் தலையையும் அவர் வெளியிட்டார் தொடர்ந்து பொதுக்வகூட்டம் ஒன்றில் உரையாற்றிய பிரதமர் உத்தரப்பிரதேசத்தில் சிறுதொழல் துறையை வலுப்படுத்தவும் பூர்வாஞ்சல் பகுதியை முக்கிய மருத்துவக் கேந்திரம் மற்றும் வேளாண் ஆராய்ச்சி மையமாக மேம்படுத்தவும் அரசு பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துவருவதாகக் கூறினார் சமுதாயத்தின் அடித்தட்டு மக்கள் வரை அனைவருக்கும் கண்ணியமான வாழ்க்கை கிடைக்கச் செய்வதே அரசின் நோக்கம் என்றும் அவர் குறிப்பிட்டார்

பிரதமர் இன்று வாரணாசி யில் ஒரு மாவட்டம் ஒரு உற்பத்திப் பொருள் திட்டம் பற்றிய மண்டல மாநாட்டிலும் கலந்துகொண்டு நெசவாளர்கள் மற்றும் இதர கைவினைக் கலைஞர்களுடன் கலந்துரையாடினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை அந்தமான் நிகோபார் தீவுகளில் பல்வேறு உள்கட்டமைப்புத் திட்டங்களைத் தொடக்கி வைக்கிறார் கார்நிகோபா ரில் உள்ள சுனாமி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தும் அவர் பின்னர் ஆரோங் தொழிற்பயிற்சி நிலையத்தைத் தொடக்கி வைப்பதுடன் வேறுசில திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார் போர்ட்பிளேரில் உள்ள தியாகிகள் நினைவுத்தாணில் அஞ்சலி செலுத்திய பின்னர் சுதந்திரப் போராட்டக் காலத்தில் விடுதலை வீரர்கள் அடைக்கப்பட்டிருந்த சிறையும் பார்வையிடுகிறார் போர்ட்பிளே ரின் தென்முனைப் பகுதியில் உயிர் கம்பத்தில் கொடியேற்றும் பிரதமர் மரீனா பூங்காவில் உள்ள நேதாஜி சிலைக்கும் மலர் அஞ்சலி செலுத்துகிறார்

நரேந்திர மோடி வெளியிடுகிறார்

பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சி மூலம் தமது எண்ணங்களை மக்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்

ஹிந்தி ஒலிபரப்பைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் பிராந்திய மொழி வடிவங்கள் இடம்பெறும் இணையதளம் மற்றும் மொபைல் ஆப் மூலமாகவும் இந்நிகழ்ச்சியைக் கேட்கலாம்

ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தின் லடாக் பகுதியில் பல இடங்களில் வெப்பநிலை உறைநிலைக்குக் கீழே நீடிக்கிறது

ஜெய்ஷே முகம்மது தீவிரவாத அமைப்பைச் சேர்ந்வர்களாகக் கருதப்படும் இவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து அடையாளம் காணும் பணி நடைபெற்று வருகிறது

நாராயணசாமி கூறியுள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சிறு மாநிலங்களில் நல்ல நிர்வாகம் மற்றும் சட்டம் ஒழுங்கில் சிறந்த மாநிலத்திற்கான விருதுகளை புதுச்சேரி வென்றுள்ளதாகக் கூறினார் அண்மையில் நடைபெற்ற சட்டமன்றத் தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் கட்சிக்கு மிகுந்த நம்பிக்கை அளித்திருப்பதாகவும் அடுத்த ஆண்டு மத்தியில் காங்கிரஸ் அரசு அமையம்போது புதுவையில் நிலைமைகள் மாறி மத்திய நிதி கிடைக்கத் தொடங்கும் என்றும் திரு நாராயணசாமி குறிப்பிட்டார் புதுவை துணைநிலை ஆளுனர் தமது அலுவலகத்தை துணைநிலை ஆளுனரின் செயலகமாக மாற்றியிருப்பது விதிமுறைகளுக்கு எதிரானது என்றும் மாநிலத்தில் தலைமைச் செயலகம் மற்றும் சட்டப்பேரவை செயலகம் உண்டே தவிர முதலமைச்சரின் அலுவலகம் கூட செயலகம் ஆகாது என்றும் முதலமைச்சர் கூறினார் ராஜ்நிவாசை அரசு ஊழியர்களக்கு தேர்வு நடத்தும் மையமாக மாற்றும் அதிகாரத்தை துணைநிலை ஆளுனருக்கு வழங்கியது யார் என வினவிய அவர் துணைநிலை ஆளுனர் சான்றிதழ் வழங்கினாலும் சம்பந்தப்பட்ட துறை அதை ஏற்றால் செல்லுபடியாகாது என்றார் பொங்கல் பரிசுப்பொருள் வழங்கும் திட்டம் பற்றிய அரசிதழ் அறிவிக்கையை அரசு திருத்தி அமைத்து கோப்புக்களை துணைநிலை ஆளுனருக்கு அனுப்பிவைக்கும் என்றும் புதுவையில் அனைத்து மக்களக்கும் பொங்கல் பரிசுப்பொருள் கிடைக்கவேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார்

மாநில அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் இதில் பங்கேற்பார்கள் என்று அவர் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் கூறினார் போராட்டத்தில் பங்கேற்க அஇஅதிமுக மற்றும் என்ஆர் காங்கிர சுக்கும் அழைப்பு அனுப்பப் பட்டுள்ள போதிலும் முடிவு அவர்களைச் சார்ந்தது என்று அவர் குறிப்பிட்டார் கேள்வி ஒன்றுக்கு பதில் அளித்த அவர் ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி ஆட்சியில் சிபிஐ யின் செயல்பாடுகளில் எந்த்த் தலையீடும் இல்லாத நிலையில் தற்போது சிபிஐ மீதான மக்களின் நம்பிக்கை தொலைந்து விட்டதாகக் கூறினார் மத்தியில் அடுத்த அரசை காங்கிரஸ் அமைக்கும்போது புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்க கட்சியிடம் வலியுறுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

ஏடிஎம் அட்டையை நுழைத்த உடன் இயந்திரத்தின் ரொக்கப்பெட்டி தானாகவே திறந்துகொண்டதால் பணத்தை எடுத்துச்சென்றதாக அந்தப்பெண் கூறிய போதிலும் ரொக்கப்பெட்டி மூடிய நிலையிலேயே இருந்ததாலும் கடவுச்சொல் இல்லாமல் பெட்டியைத் திறக்கமுடியாது என்பதாலும் போலீசார் குழப்பம் அடைந்து வங்கி அதிகாரிகளிடமும் விசாரித்து வருகின்றனர்

மீண்டும் தலைப்புச் செய்திகள் உத்தரப்பிரதேசத்தில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துகொண்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை அந்தமான் நிக்கோபா ரில் பல்வேறு திட்டங்களைத் தொடக்கிவைக்கிறார் பிரதமர் திரு

நாராயணசாமி கூறியுள்ளார்